தமிழகத்தில் போகிப்பண்டிகை இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது

மகர சங்கராந்தி பொங்கல் திருநாளையொட்டி குடியரசுத்தலைவர் பிரதமர் முதலமைச்சர் ஆகியோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

எடப்பாடி கே

பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதற்கேற்ப நாளை தைப்பொங்கலை வரவேற்கும் வகையில் தமிழகத்தில் மக்கள் இன்று அதிகாலை முதலே தங்கள் வீடுகளை தூய்மைப்படுத்தி பழைய பொருட்களையும் குப்பைகளையும் அகற்றி அவற்றை எரித்து சுவர்களுக்கு வண்ணம் பூசி வாசலில் வண்ணக் கோலங்களை இட்டு மகிழ்ச்சியுடன் போகிப் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர் கிராமப்புறங்களில் சிறுவர்கள் மேளங்களை வாசித்தபடி உற்சாகத்துடன் இப்பண்டிகையை கொண்டாடினார்கள்

பொங்கல் நாளை தைத்திருநாளாம் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதையொட்டி புதுப்பானை கரும்பு மஞ்சள் கொத்து கூரைப்பூ மாவிலை பச்சரிசி வெல்லம் ஏலக்காய் முந்திரி திராட்சை மலர்கள் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது

குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் விழாக்கள் மக்களிடையே மகிழ்ச்சியையும் அமைதியையும் வளத்தையும் ஏற்படுத்தும் என்றார்

எடப்பாடி கே

பொங்கல் திருநாளில் தமிழர்களின் வாழ்வில் நலமும் வளமும் பெருகி அமைதியும் இன்பமும் நிலைக்கட்டும் என அவர் வாழத்தியுள்ளார்

க ஸ்டாலின் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் அனைவருக்கும் உற்சாகத்தை வழங்கும் பொங்கல் திருநாளுடன் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளவதாக கூறியிருக்கிறார் வளமான விளைச்சலுக்கான விவசாயம் இந்நாளில் தொடங்கட்டும் என வாழ்த்தியுள்ளார்

எடப்பாடி கே பழனிச்சாமி உத்தரவிட்டுள்ளார்

மாவட்ட தலைநகரங்களில் பின்னர் இதற்கென நடைபெறும் சிறப்பு விழாவில் முதலமைச்சர் வழங்க உள்ளார்

மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் இந்த போட்டியை தொடங்கிவைத்தார்

வெற்றி பெற்ற காளையின் உரிமையாளர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன ஏராளமானோர் இந்த ஐல்லிக்கட்டை கண்டு களித்தனர்

ஆசிரியர்கள் மாணவர்களை சிறந்த கல்வியாளர்களாக உருவாக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார்

தங்கமணி இன்று துவக்கிவைத்தார்

இந்த இரண்டு அங்கன்வாடி மையங்களும் மகாத்மாகாந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின்கீழ் கட்டப்பட்டுள்ளன தார் சாலைகள் புதுப்பாளையம் ஓடப்பள்ளி அக்ரஹாரங்கள் கொக்கராயன்பேட்டை காடச்சநல்லூர் எலந்தன்குட்டை பல்லக்காபாளையம் தட்டாங்குட்டை களியனூர் பள்ளிப்பாளையம் அக்ரஹாரம் உள்ளிட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட உள்ளன

திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் குழந்தைகள் போக்குவரத்து பூங்கா மேம்படுத்தும் பணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

பந்தளம் அரண்மனையிலிருந்து கொண்டுவரப்பட்ட தங்க திருவாபரணங்கள் சுவாமி அய்யப்பனுக்கு அணிவிக்கப்பட்டு இன்றுமாலை சிறப்பு தீபாரதணைகள் நடைபெறும் அதன்பின்னர் பொன்னம்பலமேட்டில் தெரியும் மகர ஜோதியை தரிசிப்பதற்காக ஏராளமானோர் சபரிமலையில் குவிந்துள்ளனர் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் தைப்பூச திருவிழா நாளை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது

ஸ்பெயினின் ர